திவால் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது தமிழகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் முதலிடம் பிடித்துள்ளது

முறையாக மேட்டுர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவிரி அன்னையின் மீது மலர் தூவி வழிபட்டனர்

இதனிடையே காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

அணை நிரம்பி மாவட்ட இருப்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

இருநாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு வேளாண் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன

நாளை உகாண்டாவிந்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் இந்திய பிரதமர் உகாண்டா நாடாளுமன்றத்தில் முதன் முறையாக உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது

நாளை மறுநாள் தென்னாப்பிரிக்காவிற்கு செல்லும் பிரதமர் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் பல்வேறு பிரிக்ஸ் நாட்டு அதிபர்களுடன் பரஸ்பர பேச்சுவார்த்தைகளிலும் அவர் ஈடுபட உள்ளார்

திருமூர்த்தி புதுதில்லியில் தெரிவித்தார்

அனைத்து தரப்பு மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவிப்பதற்கு லோக மானிய திலகர் வெற்றிகரமாக செயல்பட்டதாக பிரதமர் நினைவுகூர்ந்தார்

இதுகுறித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு

வாராக்கடன் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த சட்டதிருத்த மசோதா பயன்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் தமிழகத்தில் பெட்ரோலிய ரசாயன பொருட்களுக்கான முதலீட்டு மண்டலத்தை அமைப்பது குறித்து மாநில அரசிடமிருந்து தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர்

மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் சென்னை சேலம் பசுமை அதிவிரைவு சாலை தொடர்பான குற்றுச்சூழல் பாதிப்பு அறிக்கை இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் கூறினார் ஆனந்த் ஷர்மா மத்திய புலனாய்வு குழு அமலாக்கப்பிரிவு போன்ற குழுமங்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த் ஷர்மா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று பேசிய அவர் ஒரே வழக்கு தொடர்பாக பல்வேறு முதல் குற்ற அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார்

இதையடுத்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு

ஷா்மா குற்றவியல் குழுமங்களின் செயல்திறனை குறைத்து மதிப்பிடுவதாக குற்றம் சாட்டினார்

எடப்பாடி கே

மலா்விழி அன்னாரின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பள்ளி மாணாக்கரும் பொதுமக்களும் அவரின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

அருண்ஜேட்லி தெரிவித்தார் தூத்துக்குடி பிளாஸ்டிக் வாய்ஸ் தூத்துக்குடி மாநகராட்சியில் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்பது தொடர்பாக நவீன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது

சிவகங்கை வாய்ஸ் கிராமப்பகுதிகளில் தார்ச்சாலை அமைப்பதற்கு பிரதமரின் கிராமசாலை திட்டத்தின்கீழ்

பொன்னையா இன்று துவக்கி வைத்தார்